வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்

தமிழக சுட்டப்பேரவைத் தேர்தலுக்கான வேட்பு மனுதாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது

இனி விரிவான செய்திகள் பயிர் காப்பீட்டு திட்டம் விவசாயிகளின் பொருளாதாரத் தேவைகளை பூர்த்தி செய்வதில் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் பிரதமர் பயிர் காப்பீட்டுத் திட்டம் ஐந்து ஆண்டுகள் நிறைவு பெற்றதற்கு வாழ்த்து தெரிவித்து உத்தரகாண்ட் மாநிலம் நயினிடாலைச் சேர்ந்த விவசாயி திரு கீமானந்த் எழுதிய கடிதத்திற்கு பதிலளித்த பிரதமர் இத்திட்டம் பல கோடி விவசாயிகளின் நலன்களை பாதுகாத்திருப்பதாக தெரிவிதார் நாட்டின் வளரச்சியில் விவசாயிகள் மற்றும் பொது மக்களின் பங்களிப்பை பாராட்டிய பிரதமர் வலிமையாள வளமான இந்தியாவை கட்டமைப்பதற்கு நாடு தற்போது அனைத்து துறைகளிலும் முன்னேறி வருவதாக கூறினார் அரசு விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதிலும் வேளாண்துறையை முன்னேற்றவும் உறுதியாக உள்ளது என்றும் பயிர் காப்பீட்டு திட்டம் இதற்கான சிறந்த உதாரணம் என்றும் பிரதமர் தெரிவித்தார் வேளாண் பொருட்களை உற்பத்தி செய்து சந்தைக்கு கொண்டு செல்லும் வரை விவசாயிகள் மேற்கொள்ளும் எல்லாவித இன்னல்களையும் போக்குவதற்கு அரசு தொடர்ந்து நடவடிக்கைகள் எடுத்து வருவதாக பிரதமர் கூறினார் காப்படீடு துறையில் அன்னிய முதலீட்டை அதிகரிக்க வகை செய்யும் காப்பீட்டுச் சட்ட திருத்த மசோதா நேற்று மாநிலங்களவையில் நிறைவேறியது

காப்பீட்டு துறையில் நிர்வாகம் மற்றும் கட்டுப்பாடுகளை மாற்றியமைக்க இச்சட்டத்திருத்த மசோதா வகை செய்கிறது

மத்திய அரசு சமூக நீதியில் அக்கறையாக உள்ளதாக தெரிவித்த அவர் காப்பீட்டு நிறுவனங்களில் தற்போதுள்ள இடஒதுக்கீட்டுக் கொள்கை தொடர்ந்து பின்பற்றப்படும் என்றும் கூறினார் இந்த திருத்த மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் மற்றும் எதிர்கட்சிகள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர் இந்த சட்ட திருத்த மசோதா காப்பீட்டு துறையை தனியார் மயமாக்க வழி செய்யும் என்று தெரிவித்த எதிர்கட்சி தலைவர்கள் இம்மசோதாவை நடாளுமான்ற நிலைக்குழுவிற்கு அனுப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர் முன்னதாக இம்மசோதா விவாத்திற்கு எடுக்கப்பட்ட போது எதிர்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் அவை நான்கு முறை ஒத்தி வைக்கப்பட்டது

பழைய வாகனங்களை அழிப்பதன் மூலம் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படும் என்றும் எரிபொருள் தேவை குறைக்கப்படும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார்

இது தொடர்பான விதிமுறைகள் வரும் அக்டோபர் ஒன்றாம் தேதி வெளியிடப்படும் என்று அவர் கூறினார்

அசாம் மேற்கு வங்கம் தமிழகம் கேரளா புதுச்சேரி யூளியன் பிரதேசத்தில் நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தல்களை முன்னிட்டு அரசியல் கட்சிகளின் பிரச்சாரம் தீவிரமடைந்திருக்கிறது மேற்கு வங்கத்தில் புருலியா பகுதியில் பிரச்சார கூட்டத்தில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி ளங்கெல்லாம் பிஜேபி ஆட்சிக்கு வருகிறதோ அந்த மாநிலங்களில் பிரச்சினைகளுக்கு உடனடியாக தீர்வு காணப்பட்டு மாநிலங்கள் வளர்ச்சி பாதைக்கு இட்டுச் செல்லப்படுகிறது என்று கூறினார் புருலியா மாவட்டத்தில் தற்போதுள்ள குடிநீர் பிரச்சினைக்கு பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் உடனடி தீர்வு காணப்படும் என்று அவர் உறுதியளித்தார் பிஜேபி வெற்றி பெற்றால் ஜங்கல் மஹால் பகுதியில் கற்றுவா திட்டத்தை மேம்படுத்தவும் வேளாண் சார்ந்த தொழிற்சாலைகளை அமைக்கவும் திட்டங்கள் நிறைவேற்றப்படும் என்று அவர் தெரிவித்தார்

வேட்பு மனுக்கள் நாளை பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் வேட்புமனுக்களை திரும்பப்ப பெற வரும் திஙகட்கிழமை கடைசி நாளாகும் அன்றைய தினமே இறுதி வேட்பாளர் பட்டியில் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது

கேரள மாநிலம் மற்றும் புதுச்சேரி யூளியன் பிரதேசம் சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்பு மனு தாக்கலும் இன்றுடன் முடிவடைகிறது இதற்கிடையே தமிழக சுட்டப்பேரவை தேர்தல் பாதுகாப்புப் பணிகள் குறித்து தலைமைத் தேர்தல் அதிகாரி திரு சத்யப்பிரதா சாஹூ நேற்று உயர் அதிகாரிகளுடன்ஆலோசனை நடத்தினார் காணொலிக் காட்சி வாயிலாக நடைபெற்ற இந்தக் ஆலோசனைக் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் பங்கேற்றனர் வாக்குச்சாவடி வாரியாக பாதுகாப்புப் பணிகளை மேற்கொள்வது தொடர்பாக இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் பாலஸ்தீனம் இஸ்ரேல் இடையே மீன்டும் அமைதியை ஏற்படுத்த இந்தியா உதவ வேண்டும் என்று குவைத் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு அகமது நாசர் அல் முகமது அல் சபா கேட்டுக்கொண்டுள்ளார் இரண்டு நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள அவர் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கரிடம் பேச்சு நடத்திய போது இந்த வேண்டுகோளை விடுத்தார் இந்தியாவும் உலக நாடுகளும் அமைதி நடவடிக்கைகளை தற்போது எடுக்க தவறினால் பாலஸ்தீனம் இஸ்ரேல் பகுதிகளில் வளர்ச்சிகள் பெரும் அளவில் பாதிக்கப்படும் என்று அவர் கூறினார் இதற்கிடையே இந்தியாவும் குவைத்தும் கூட்டு ஆணையம் ஏற்படுத்தி இருநாட்டு உறவுகளை வலுப்படுத்த முடிவு செய்துள்ளன இந்த ஆணையத்தின் மூலம் இருநாடுகளில் எரிசக்தி தொழில் வர்த்தகம் பொருளாதாரம் முதலீடு மற்றும் மனித சக்தித் துறைகளை வலுப்படுத்த தொடர் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கூட்டு ஆணையத்தின் கூட்டங்களை இந்திய தரப்பில் வெளியுறவுத்துறை அமைச்சரும் குவைத் தரப்பில் அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சரும் தலைமை ஏற்று நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது முன்னதாக குவைத் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு அகமது நாசர் அந்நாட்டு பிரதமர் திரு ஷேக் சபா காலேத் அல் ஹமாத் அல் சபா பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தை திரு ஜெய்சங்கரிடம் ஒப்படைத்தார்

சுகாதாரத்துறையில் இரு நாடுகளும் தொடர்ந்து இணைந்து செயல்பட இரு அமைச்சர்களும் உறுதி ஏற்றுக்கொண்டனர் இந்தியாவில் அதிக அளவு முதலீடு செய்ய குவைத் முன்வரவேண்டும் என்று திரு ஜெய்சங்கர் கேட்டுக்கொண்டார் நெதர்வாந்து பொது தேர்தலில் நான்காவது முறையாக வெற்றி பெற்ற மார்க் ரூட்க்கு பிரதமர் திரு நநேர்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இந்திய நெதர்லாந்து உறவுகளை மேலும் மேம்படுத்தவும் புதிய அரசுடன் இணைந்து பணியாற்றவும் தாம் ஆவலாக இருப்பதாக பிரதமர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் கூறியுள்ளா்

அஹமதாபாதில் நேற்றி மாலை நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற இங்கிலாந்து முதலில் பந்து வீச தீர்மானித்தது